நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியாவில் மொபைல் தொலைபேசி உற்பத்தி பிரிவுகளை அதிக எண்ணிக்கையில் அமைப்பதற்கான செயல் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இன்று வெளியிட்டுள்ளார் புதுச்சேரியில் நாளை முதல் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் குபேர் அங்காடி செயல்பட அனுமதிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

கொரோனா பிரச்சனையால் பொருளாதாரத்தின் வளர்ச்சி வேகம் குறைந்துள்ள போதிலும் இந்தியா தனது திறமை மற்றும் தொழில் நுட்பங்கள் மூலம் மீண்டும் வளர்ச்சிப் பாதைக்குத் திரும்பும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

சரியான உத்தேசங்கள் அனைவரையும் உள்ளடக்கிய அணுகுமுறை போதிய முதலீடுகள் மேம்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் புதுமையாக்க முயற்சிகள் மூலம் நாடு மீண்டும் வளர்ச்சிப் பாதையை எட்டும் என்றும் சுய சார்பு நாடாக இந்தியா மேம்படும் என்றும் அவர் கூறினார் நாட்டில் கொரோனா பிரச்சனை ஆரம்பித்த உடனேயே சரியான நேரத்தில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டதால் கொரோனா பெருந் தொற்றை சமாளிக்கத் தேவையான உள் கட்டமைப்பு வசதிகளும் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார்

மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள சீர் திருத்தங்கள் முறையாக ஆராய்ந்து எதிர்கால நோக்குடன் உருவாக்கப்பட்டவை என்று பிரதமர் தெரிவித்தார் வேளாண்மை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் உள்ளிட்ட துறைகளுக்கான புதிய சீர்திருத்தங்களால் பொருளாதாரத்தில் நீண்ட கால தாக்கத்துடன் கூடிய விளைவுகள் ஏற்படும் என்றும் நாட்டில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார் கொரோனா பெருந் தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகளுக்கு இடையில் உலகம் நம்பகமான கூட்டாளி நாடு ஒன்றை தேடி வருவதால் இந்தியா மீதான உலக நாடுகளின் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து இருப்பதாகவும் இந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யத் தேவையான வலுவும் திறனும் உள் ஆற்றலும் இந்தியாவிற்கு உண்டு என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் உள் நாட்டு அளவிலான உற்பத்தி மற்றும் விநியோக வசதிகளை வலுப்படுத்துவதன் மூலம் உலக வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கை அதிகரிக்க முடியும் என்பதால் இந்தியாவில் தயாரிப்போம் என்பதற்கு மேல் உலகிற்காக தயாரிப்போம் என்பதே நம் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார் இந்தியாவில் மின்னணு மற்றும் மொபைல் தொலைபேசி உற்பத்தி பிரிவுகளை அதிக எண்ணிக்கையில் அமைப்பதற்கான செயல் திட்டத்தை மத்திய தகவல் தொழில் நுட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இன்று வெளியிட்டுள்ளார் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத் தொகை உதிரி பாகங்களின் உற்பத்தி தொகுப்பான உற்பத்திப் பிரவுகள் போன்ற திட்டங்கள் மூலம் மின்னணு மற்றும் மொபைல் தொலைபேசி உற்பத்தியை அதிகரிக்க இந்த செயல் திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது

ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் மேக் இன் இண்டியா திட்டத்தை ஊக்குவித்து வேலைவாய்ப்பு மற்றும் வருவாயைப் பெருக்கும் வகையில் பொதுக் கொள்முதல் பற்றிய உத்தரவை தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத் துறை அண்மையில் திருத்தி அமைத்திருப்பதாக மத்திய கப்பல் மற்றும் ரசாயனத் துறை இணை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் ரசாயனங்கள் மற்றும் பெட்ரோ வேதிப் பொருட்களின் பொதுக் கொள்முதலால் பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தி பெருகும் என்றும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கியுள்ள சுய சார்பு இந்தியா திட்டமும் இதனால் வலுப்பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ரசாயனங்கள் மற்றும் வேதிப் பொருட்களின் அரசுக் கொள்முதலில் குறிப்பிட்ட சதவிகிதம் உள்ளூர் உற்பத்தியாக இருக்க வேண்டும் என ரசாயன மற்றும் வேதிப் பொருட்கள் துறை பரிந்துரை செய்துள்ளது புதுச்சேரியில் குபேர் அங்காடி நாளை முதல் செயல்பட அனுமதிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று இது தொடர்பாக ஊடகங்களுக்கு வீடியோ செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் குபேர் அங்காடியில் கடைகள் செயல்பட கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் கூறினார்

இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிதாக தொற்று கண்டறியப் பட்டவர்களில் மூவர் சோலை நகரில் வசிக்கும் ஒரே குடும்பத்தினர் என்றும் மற்றவர்கள் மதகடிபட்டு திலாஸ்பேட் மற்றும் கொம்பாக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர் கூறினார் பொது முடக்க விதிமுறைகள் தளர்த்தப்பட்டு உள்ள போதிலும் சுகாதாரத் துறை ஊழியர்கள் கொரோனா பரவாமல் தடுக்கும் பணிகளில் தளராமல் செயல்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் முக கவசம் சமூக இடைவெளி உள்ளிட்ட விதிமுறைகளை தவறாது கடைபிடித்து அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

அனைத்து அலுவலகங்களிலும் ஊழியர்கள் வீட்டில் இருந்தே பணி புரிவதை இயன்ற வரை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் வெவ்வேறு ஊழியர்களுக்கு வெவ்வேறு பணி நேரம் ஒதுக்கி அலுவலகங்களில் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவிடப் பட்டுள்ளது புதுச்சேரி மண்ணாடிபட்டு குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் தனக்கு சொந்தமான நிலத்தை அரசியல்வாதி ஒருவர் அபகரிக்க முயல்வதாகவும் போலீசார் இதற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி இன்று தமது குடும்பத்தினருடன் ராஜ்நிவாஸ் முன்பாக தீக்குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்து மண்ணெண்ணெய் கேனுடன் தலைமை அஞ்சலகம் அருகே வந்த போது போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி காவல் துறை வாகனத்தில் ஏற்றினர் குடும்பத்தினர் இதை ஆட்சேபித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்களை அப்பகுதியில் இருந்து அகற்றினர்